தமிழகத்தில் மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் உள்ஒதுக்கீடு வழங்க தமிழக அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

குறுவை சம்பா சாகுபடிக்கு காவிரியில் கர்நாடகம் உடனடியாக தண்ணீரை விடுவிக்க வேண்டும் என்று தமிழகம் கோரிக்கை விடுத்துள்ளது உலக இளைஞர் திறன் தினத்தை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலிக் காட்சி வாயிலாக உரையாற்றுகிறார் ஆள்லைன் வகுப்புகளுக்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது

இதனைத் தொடர்ந்து விவசாயிகள் சங்கப் பிரதிநிதிகள் தொழிலதிபர்கள் மற்றும் மகளிர் சுயஉதவிக் குழுவினருடன் முதலமைச்சர் கலந்துரையாடவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

முடிவுற்ற திட்டப் பணிகளையும் அவர் தொடங்கி வைக்கவுள்ளார் தமிழகத்தில் மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் உள்ஒதுக்கீடு வழங்க தமிழக அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது சென்னையில் நேற்று முதலமைச்சர் திரு ளடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது மாநிலத்தில் ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவில் தொழில் முதலீடுகளை செய்ய ஆறு நிறுவனங்களுக்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது

மாநில நெடுஞ்சாலை துறை சார்பில் காஞ்சிபுரம் வந்தவாசி வரையிலும் சதுரங்கப்பட்டிணம் முதல் செங்கல்பட்டு வரையிலும் அமைக்கப்பட்டுள்ள சாலையையும் அவர் திறந்து வைத்தார்

எடப்பாடி பழனிசாமி நேற்று தொடங்கி வைத்ததை அடுத்து இன்று முதல் பள்ளிகளில் பாடப் புத்தகங்கள் வழங்கப்படவுள்ளன

பள்ளிக்கு வரவழைத்து பாடநூல்களை வழங்க வேண்டும் என்று மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது பாடநூல்கள் பெறுவதற்கு மாணவர்கள் அல்லது பெற்றோர்கள் பள்ளிக்கு வரும்போது கட்டாயம் முகக்கவசம் அணிவதோடு தனிமனித இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்றும் பள்ளியின் நுழைவாயிலில் கூட்டம் சேராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது

திருச்சி செங்கற்பட்டு மதுரை விழுப்புரம் அரக்கோணம் கோவை கோவை மயிலாடுதுறை திருச்சி நாகர்கோவில் ஆகிய சிறப்பு ரயில்களின் சேவை தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இந்த ரயில்களில் பயணம் செய்ய முன்பதிவு செய்திருந்த பயணிகளுக்கான கட்டணம் திருப்பியளிக்கப்படும் என்றும் ரயில்வே தெரிவித்துள்ளது

பிரகாஷ் தெரிவித்துள்ளார் காய்கனி சந்தைகள் மளிகைக் கடைகள் இறைச்சி மற்றும் மீன் அங்காடிகளில் நோய்த் தொற்றைத் தடுக்க பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடிப்பதை கண்காணிக்க அமைக்கப்பட்டுள்ள குழுக்களோடு நேற்று ஆலோசனை நடத்தியபோது இதனை அவர் தெரிவித்தார் முகக்கவசம் அணியாத நபர்களை அங்காடிக்குள் அனுமதிக்கக்கூடாது என்றும் அங்காடிகளில் கூட்டத்தை கட்டுப்படுத்த தேவையாள எண்ணிக்கையில் பாதுகாவலர்கள் இருப்பதை உறுதிப்படுத்துவதோடு பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் கைகளை கழுவுவதற்கான கிருமி நாசினி அல்லது சோப்புக் கரைசலுக்கு சம்பந்தப்பட்ட அங்காடி மேலாண்மைக் குழுவே ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார் இந்நிலையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய ஆணையர் திரு

காவிரி நீர் ஒழுங்காற்றுக் குழுவின் கூட்டம் நேற்று காணொலிக் காட்சி வாயிலாக அதன் தலைவர் திரு நவீன் குமார் தலைமையில் நடைபெற்றது இந்தக் கூட்டத்தில் தமிழகம் கர்நாடகம் கேரளா புதுச்சேரி மாநிலங்களின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்

கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் வழங்குவதை நிறுத்தக் கூடாது என்று திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் நகைக்கடனை நிறுத்தினால் கூட்டுறவின் நோக்கம் சிதையும் என்றும் சாமானிய மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் ட்விட்டர் செய்தியில் அவர் கூறியுள்ளார் கூட்டுறவு சங்கங்களை ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாட்டில் மத்திய அரசு கொண்டு வரவுள்ள நிலையில் கூட்டுறவு வங்கிகளும் சங்கங்களும் நகைக்கடனை வழங்கக்கூடாது என்று மாநில அரசு அறிவித்துள்ளதாகவும் அதனை திரும்பப் பெற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் உலக இளைஞர் திறன் தினத்தை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலிக் காட்சி வாயிலாக உரையாற்றுகிறார்

இந்த நிகழ்ச்சிக்கு மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது படித்த இளைஞர்களுக்கு அதிக வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் அவர்களின் திறனை மேம்படுத்தும் வகையில் அரசு திறன் இந்தியா இயக்கத்தை தொடங்கியது இதன் மூவம் பல்வேறு துறையினருடன் இணைந்து தேசிய திறன் மேம்பாட்டு அமைப்பின் மூலம் இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டுப் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அரசியல் உறுதிப்பாடு மற்று பொருளாதார சீர்திருத்தங்கள் நாட்டை நீண்ட கால வளர்ச்சிக்கு அழைத்துச் செல்லும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் ஆங்கில நாளேடு ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரையில் நாட்டின் நலனைக் கருத்தில் கொண்டே பொருளாதார சீர்திருத்தங்களை மத்திய அரசு தெரிவித்துள்ளார்

ஆன்லைள் வகுப்புகளுக்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறை அமைச்ச் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் நேற்று புதுதில்லியில் வெளியிட்டாா்

இதனை நெறிமுறைப்படுத்தும் விதத்தில் இந்த நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன

சி பி எஸ் இ பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதனை ட்விட்டரில் தெரிவித்துள்ள மத்திய மளிதவள மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்

அரசு மற்றும் அரசு உதவிபெறும் பள்ளிகளில் பயின்றுவரும் மாணவ மாணவியருக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் ஊட்டச்சத்து தேவையை பூர்த்தி செய்யவும் உணவுப் பொருட்கள் வழங்கப்படுவதாக தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திருமதி எஸ் மலர்விழி தெரிவித்துள்ளார்

செகண்ட்ஸ் திருவள்ளூர் வேலூர் தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் அருப்புக்கோட்டை சிவகங்கை உட்பட மாநிலத்தின் பல பகுதிகளில் நேற்று மாலை கனமழை பெய்தது

இந்திய சீன ரானுவ உயரதிகாரிகள் நிலையிலான நான்காவது சுற்று பேச்சுவார்தைகள் நேற்று நடைபெற்றது ஜம்மு கஷ்மீரில் சா்வதேச எல்லைப் பகுதியில் வசிப்பவா்களுக்கு எல்லைப்பகுதி சான்றிதழ் வழங்க வேண்டுமென்று அம்மாநில நிர்வாகத்துக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சா் திரு ஜிதேந்திரசிங் கூறியுள்ளார் ராஜஸ்தான் அமைச்சரவையிலிருந்து திரு சச்சின் பைலட் உட்பட மூன்று அமைச்சர்கள் நீக்கப்பட்டதற்கு அம்மாநில ஆளுநர் திரு கல்ராஜ் மிஸ்ரா ஒப்புதல் அளித்துள்ளார்

சென்னை மாநகராட்சி தலைமை அலுவலகத்தில் பணிபுரியும் அலுவலக உதவியாளர்களுக்கு ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள மளிகைப் பொருட்களை ஆணையர் திரு பிரகாஷ் வழங்கினார் தமிழ்நாடு வஃஃப் வாரிய உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடைமுறைகள் நாளை தொடங்குவதாக மாநில அரசு அறிவித்துள்ளது

சிவகங்கை மாவட்டம் நாமனூரில் மழையால் நேற்றிரவு மரம் முறிந்து விழுந்ததில் இரண்டு பேர் உயிரிழந்தனர்